ராம்நாத் கோவிந்த் இன்று பெனின் நாட்டின் கோடந்யு நகரில் இந்திய சமூகத்தினர் அளித்த வரவேற்பில் கலந்து கொண்டார்

நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார்

அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் இன்று அந்நாட்டின் கோடந்யு நகரில் இந்திய சமூகத்தினர் அளித்த வரவேற்பில் கலந்து கொண்டார் நேற்று பெனின் அதிபரை திரு

பெனின் நாடாளுமன்றத்திலும் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று அந்நாட்டில் இருந்து காம்பியா விற்குப் புறப்பட்டுச் செல்கிறார்

நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார் இதனால் இன்னும் அதிக மக்கள் இந்த இடங்களைப் பார்வையிட்டு இந்திய பாரம்பரியத்தின் பல்வேறு அம்சங்களைப் புரிந்து கொள்ள ஏதுவாகும் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் சின்ஹ் அப்பதவியில் இருந்தும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் விலகியுள்ளார் அவர் நாளை பாரதீய ஜனதாவில் சேரக்கூடும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய ஆளுநராக திரு ஜக்தீப் தன்கர் இன்று பதவியேற்றுக் கொண்டார் கொல்கத்தா ராஜ்பவனில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ராதாகிருஷ்ணன் திரு தன்கருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசியகாப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி அவரது அமைச்சரவை சகாக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கர்நாடக மாநிலம் மங்களூரில் நேற்று மாலை முதல் காணாமல் போன பிரபல கேஃப் காபி டே நிறுவனத்தின் அதிபர் வி ஜி சித்தார்தாவை நேத்ராவதி ஆற்றில் தேடும் பணிகளில் மாவட்ட பேரிடர் நிர்வாகப் படையினருடன் கடலோரக் காவல் படையின் நீர்மூழ்கி வீரர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் துறைமுக முகத்துவாரத்தில் எதாவது தென்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்குமாறு கடலோரக் காவல் படையின் ராஜ்தூத் ரோந்துப் படகு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது ஹோவர்கிராப்ட் படகு ஒன்றின் மூலமாகவும் தேடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடலோரக் காவல் படையின் மேலும் ஒரு ரோந்துப் படகும் தேடுதல் பணிகளுக்கு தயார் நிலையில் வைக்கப்படுகிறது மேற்கு கரையில் கனமழை காரணமாக நேத்ராவதி ஆற்றில் வெள்ளப் பெருக்கு அதிகரித்து இருப்பதால் தேடுதல் பணிகளுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் எனக் கேட்டு கர்நாடக எம்

க்கள் முன்னதாக இன்று காலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷாவிடம் கடிதம் கொடுத்தனர் கர்நாடக சட்டப் பேரவைத் தலைவர் திரு ரமேஷ் குமாரின் உத்தரவை மேற்கோள் காட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுவதாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது குதிரை பேரம் பேசுவது போன்ற வேலைகள் எல்லாம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதே நடந்தது என்றும் புதுச்சேரியில் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் ஏற்கெனவே நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திரு

மேலும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரின் கருத்துக்கு விளக்கம் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தவிர ஹைட்ரோ கார்பன் விவகாரத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கூட்டணி அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் கூறினார் ஏனாமில் எரிவாயு பணிகளுக்கு அனுமதி அளித்தது காங்கிரஸ் அரசுதான் என்று சுட்டிக்காட்டிய அவர் தற்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் திரு நாராயணசாமி அந்த திட்டங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் திரு நாராயணசாமி மத்தியில் பதவியில் இருந்தபோது கூடங்குள அணுமின் நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை விமர்சித்த நிலையில் தற்போது அவர்களுடன் கைகோர்த்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்போவதாக கூறுவது அவரது இரட்டை நிலையையே காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் காங்கிரஸ் கூட்டணி அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து இந்த அரசு மீது அதிமுக தலைமையின் அனுமதியுடன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரவும் அதிமுக தயங்காது என்றும் அவர் எச்சரித்தார்

சிபிஐ மற்றும் சிபிஎம் தலைவர்களும் தொண்டர்களும் அமைதிப் பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஜுன் மாத நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்கக் கோரியும் இதர கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்று மருத்துவமனை வளாகத்திலேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன

இதற்கிடையே அங்கன்வாடி ஊழியர்களும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மகளிர் மேம்பாட்டுத் துறை அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்

விழிப்புணர்வு பேரணி ஓரங்க நாடகம் வினாடி வினா போட்டி சுகாதார உரை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்களில் இடம்பெறும் என ஜிப்மர் செய்திக் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது

விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு

தொடர்ந்து முதல்கட்டமாக முதுநிலை ஆசிரியர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்பட்டது உணவுப் பண்டங்களின் பூகோள மூலத்தை அங்கீகரிப்பதற்கான சென்னையில் உள்ள பதிவாளர் அலுவலகம் ரசகுல்லா இனிப்புப் பண்டத்தை ஒடிஷா ரசகுல்லா என்று அழைக்கலாம் என சட்டப்படி சான்றளித்துள்ளது ரசகுல்லா பிறந்த இடம் மேற்கு வங்கமா ஒடிஷாவா என்பது குறித்து இரு மாநிலங்களுக்கும் இடையே நீண்ட காலமாக வாக்குவாதம் இருந்த நிலையில் இந்த முடிவு வெளியாகி உள்ளது

சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்பதால் திட்டமிட்ட தேதியன்றே விசாரணை நடைபெறும் என்று நீதிபதி திரு